சசிகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார்

சசிக்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார் இவருக்கு நாளை புதுடெல்லி குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ள விழாவில் விருது வழங்கப்படுகிறது

விருது பெற்ற ஆசிரியர்களின் பட்டியலை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தொடக்க நிலை பிரிவில் எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு தொடக்கப் பள்ளி ஆசிரியை வளர்மதிக்கும் வில்லியனூர் அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியை ரேவதிக்கும் இடைநிலைப் பிரிவில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் கருணாகரன் காரைக்கால் கோவிந்தசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள் காரைக்கால் கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மொழி ஆசிரியை மேகலா தேங்காய்திட்டு டி

ஆர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை சந்தோஷ் லூர்து மேரி கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் அருள்மொழி முருகாத்தாள் ஆச்சி அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை முனியம்மாள் பெரியப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளி தலைமை ஆசிரியை ராதா ஆகியோருக்கும் முனைவர் முகுந்தன் சிந்தா ராமகிருஷ்ணா ஆகியோருக்கும் கூட்டாக வழங்கப்படுகிறது கல்வி அமைச்சரின் வட்டார விருதுகள் புதுச்சேரியில் முனைவர் ஜெயசீலன் விரிவுரையாளர் சந்திரன் பட்டதாரி ஆசிரியர் ஜான் போஸ்கோ விரிவுரையாளர் சரவணன் ஆகியோருக்கும் காரைக்கால் பகுதியில் அன்பரசன் அழகு நிலா ஆகியோருக்கும் மாஹே பகுதியை சேர்ந்த தலைமை ஆசிரியர் தினேஷ் ஏனாம் பகுதியை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர் டன்கேட்டி திரி மூர்த்துலு ஆகியோருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

நாராயணசாமி சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார்

புதுச்சேரியில் எதிர்கால குடிநீர்த் தேவைகளை நிறைவு செய்வது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளை நிறுவுவதன் மூலமே சாத்தியமாகும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் புதுச்சேரியில் சிறிதளவே மழை பெய்வதையும் நிலத்தடி நீர் குறைந்து வருவதையும் தாம் அறிந்துள்ளதாக கூறினார்

புதுச்சேரியில் சாலைகளில் காணப்படும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் கொண்டு வந்த கவன ஈர்ப்புத் தீர்மானத்திற்கு பதில் அளித்துப் பேசிய முதலமைச்சர் நகராட்சியிடம் இருந்து வணிக உரிமம் பெற்றவர்களைத் தவிர சாலையோரங்களில் இருக்கும் பெட்டிக் கடைகளை அகற்ற நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் புதுச்சேரியில் வெள்ளி சனி ஞாயிற்று கிழமைகளில் போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது என்றும் இங்குள்ள சாலைகளை விரிவுபடுத்த முடியாது என்றும் கூறிய அவர் இது குறித்து வணிகர்களிடமும் பொது மக்களிடமும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்போதுதான் போக்குவரத்து நெரிசலைத் தவிர்க்க முடியும் என முதலமைச்சர் கூறினார் புதுச்சேரியில் உள்ள பஞ்சாலைகளை இயக்குவது அல்லது மூடுவது குறித்த முடிவை அரசு எடுக்கும் என வருவாய்த் துறை அமைச்சர் திரு எம்ஒஎச்எப் ஷாஜகான் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் இதற்காக உயர்மட்டக் குழு ஒன்று கூட்டப்படும் என்றும் இதில் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள் என அவர் தெரிவித்தார்

புதுவை ஏஎப்டி மற்றும் சுதேசி மில் தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வூதியத் திட்டத்திற்கு அமைச்சரவ ஒப்புதல் தந்துள்ளது எனவும் இது தற்போது மத்திய உள்துறை அமைச்சகத்தில் பரிசீலனையில் உள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் திரு

தொழிலாளர்களுக்கு பயன் அளிக்கும் விருப்ப ஓய்வுத் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கித் தொகைகள் இவ்வாண்டில் பெறப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணை சபாநாயகராக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலன் போட்டியின்றி தேர்வாவது உறுதியாகியுள்ளது

பாலன் போட்டியின்றி தேர்வாக உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

ஆர்

இந்த குழு இன்றும் நாளையும் புதுச்சேரியில் உள்ள அனைத்துப் பிரிவு கூட்டுறவு தலைமை மற்றும் மத்திய சங்கங்களின் அலுவலர்களை கலந்து ஆலோசனை செய்ய உள்ளது தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் அதிகாரிகளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர் திரு

ஏனாம் பகுதியில் மாணவர்களிடையே கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருவதாக ஏனாம் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ரச்சனா சிங் தெரிவித்துள்ளார்

குழந்தைகளின் மீது பெற்றோர்கள் கட்டுப்பாடு வைத்திருக்க வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்தார் தவறான எண்ணங்களுடன் மற்றவர்கள் குழந்தைகளைத் தொடுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கார் ஏனாம் ரீஜன்சி பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தெரியாதவர்களிடம் இருந்து இனிப்புக்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஆகியவற்றை பெறக்கூடாது என அறிவுறுத்தினார்

இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன எண்ணெய் மற்றும் எரிவாயு சுரங்கம் சாலைப் போக்குவரத்து நிலக்கரி ஆகியவைவ உட்பட பல துறைகளுக்கானது இந்த ஒப்பந்தங்கள் ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்ய அதிபர் திரு

நியூயார்க்கில் தமிழக முதலமைச்சர் திரு

இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சரின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டன

பல்வேறு அமெரிக்க கம்பெனி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் திரு பழனிசாமி நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு அரசு அனைத்து ஆதரவும் ஊக்கமும் தரும் என அவர் உறுதியளித்தார் தடையில்லா மின்சாரம் தரமான அடிப்படை வசதிகள் திறன்மிகு பணியாளர்கள் உட்பட அனைத்து வகையான ஆதரவும் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார்